மக்கள் நலன் சார்ந்ததிட்டங்களுக்குமுக்கியத்துவம் அளிக்கப்படவேண்டியதுஅவசியம் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

இன்றதொடங்கியநாடாளுமன்றபட்ஜெட் கூட்டத்தொடரில் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் அவர் உரையாற்றினா் அமைப்புச் சட்டம் கருத்துவெளிப்பாட்டுசுதந்திரத்தைவழங்கி அரசியல் இருப்பதபோலவே சட்டத்தையும் விதிகளையும் பின்பற்றவும் அறிவுறுத்துகிறதுஎன்றுஅவர் தமதுஉரையில் குறிப்பிட்டார் மத்தியஅரசால் இயற்றப்பட்டுள்ள புதியவேளாண் சட்டங்கள் விவசாயிகளுக்குஅதிகாரம் அளிக்கும் என்றுஅவர் கூறினா்

நாடாளுமன்ற இரு அவைகளின் நடவடிக்கைகள் சுழகமாகநடைபெறுவதைஉறுதிசெய்ய அரசியல் கட்சிக் தலைவர்களின் ஆதரவைகோருவதற்காகநாளைஅனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்குமத்தியஅரசுஅழைப்பு விடுத்துள்ளது மாநிலங்களவையில் உள்ளஅனைத்துக் கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்குகுடியரசுதுணைத்தலைவரும் மாநிலங்களவைதலைவருமானதிருவெங்கையாநாயுடு அழைப்பு விடுத்துள்ளார் இந்தகூட்டம் நாளைமாநாள் நடைபெறும் என்றுளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டின் வளமானஎதிர்காலத்திற்குஅடுத்தபத்தாண்டுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுஎன்றும் மக்கள் நலன் சார்ந்ததிட்டங்கள் குறித்துநாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படவேண்டுமென்றுநாட்டுமக்கள் எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார் பட்ஜேட் கூட்டத்தொடர் தொடங்குவதற்குமுன் நாடாளுமன்றவளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசியபிரதமர் உறுப்பினர்கள் இந்தவாய்ப்பைமுழுமையாகபயன்படுத்திகொள்ளவேண்டுமென்றுகேட்டுக்கொண்டார்

ஜனநாயகவழிமுறைகளையும் பின்பற்றிமக்களின் எண்ணங்களை பூர்த்திசெய்வதில் அனைத்து நாடாளுமன்றஉறுப்பினர்கள் செயல்படுவார்கள் என்றுதாம் நம்புவதாகபிரதமர் தெரிவித்தார் நிதியாண்டில் நாட்டின் மொத்தஉள்நாட்டுஉற்பத்தி வரும் இரக்கும் என்றுபொருளாதாரஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தொழிலகஉற்பத்திமற்றும் கட்டுமானத் துறையில் ஒப்பந்தஅடிப்படையிலானசேவைகள் கோவிட் பெருந்தொற்றால் பாதிப்புக்குள்ளானதாகவும் இதிலிருந்துமீளஉறுதியானநடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறந்தமுறையில் பலனளிக்கக்கூடியமற்றும் பாதிப்புகளுக்குதீர்வு கானும் வகையிலும் நிதிக் கொள்கைகள் வகுக்கப்படவேண்டியதன் அவசியம் குறித்தம் வலியுறுத்தப்பட்டுள்ளது

இதன் காரணமாகநாட்டின் மருத்துவம் மற்றும் மருந்துபொருட்கள் சந்தைவிரிவடைந்திருப்பதாகவும் ஆய்வறிக்கைகூறுகிறது ஙகர்வோர் விலைகுறியிட்டுஎண் அடிப்படையிலானபணவீக்கத்தைகுறைப்பதற்குஎடுக்கப்பட்டநடவடிக்கைகள் நாட்டின் விநியோககட்டமைப்பில் உள்ள இடர்பாடுகளைகளைந்துள்ளதாகவும் பொருளாதாரஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது

கோவிட் பரவலைதடுப்பதற்குத் தேவையானமருந்துகள் மருத்துவஉபகரணங்கள் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களுக்குத் தேவையானவன் முகக்கவசம் உடல் கவசங்கள் முழ உடனடியாகவாங்கப்பட்டுவிநியோகம் செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மருத்துவபரிசோதனைமுகாம்கள் காய்ச்சல் முகாம்கள் போன்றவைமாநிலத்தின் அனைத்துபகுதிகளிலும் விரிவானஅளவில் மேற்கொள்ளப்பட்டுதொற்றுகண்டறியப்பட்டதாகவும் உடனுக்குடன் அதற்கானசிகிச்சையும் காலதாமதம் இன்றிவழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார்

கோவிட் தடுப்பு சிகிச்சைமற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கையில் தமிழகம் முதல் மாநிலமாகஉள்ளதுஎன்றம் பிரதமர் பாராட்டியுள்ளதைசுட்டிக்காட்டியமுதலமைச்சர் மாநிலத்தில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டபொருளாதாரத்தைமீட்டெடுக்கஉரியகாலத்தில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்

சாராதொழிலாளர்களுக்குஆயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

இது தொடர்பானவழக்கு இன்றுதலைமைநீதிபதிதிரு சஞ்சீப் பானர்ஜி நீதிபதிதிருசெந்தில்குமார் ராமமூர்த்திஆகியோர் அடங்கியஅமர்வு முன்பு விசாரணைக்குவந்தபோதபோயஸ் கோட்ட இல்லசாவியைஅரசேவைத்துக் பொதுமக்கள் என்றம் பார்வையிட அனுமதியில்லைஎன்றஉத்தரவு தொடரும் என்றும் தெரிவித்தது சென்னைவானொலிநிலையத்தின் நிகழ்ச்சிப்பிரிவுத் தலைவர் முனைவர் பழ அதியமான் இன்றுபணியிலிருந்துஒய்வு பெற்றார்

மாவட்டசெய்திகள் தூத்தக்குடிமாவட்டம் கோவில்பட்டியில் மாபெரும் வேலைவாய்ப்பு முன்மைஅமைச்சர் திருகடம்பூர் ராஜூ இன்றுதொடங்கிவைத்தார் காஞ்சிபுரம் மற்றும் சேலம் மாவட்டஆட்சியர் அலுவலனங்களில் தீண்டாஸ்ஒழிப்பு உறுதிமொழி இன்றுஏற்கப்பட்டது

இரவு ஏழு மணிக்குநடைபெறும் இரண்டாவதுஅரையிறுதிஆட்டத்தில் பஞ்சாப் அணி பரோடாஅணியைஎதிர்கொள்கிறது இறுதிப்போட்டிவரும் ஞாயிற்றுக்கிழமைநடைபெறும்